மக்களவையில் வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக பிரதமர் திரு

எடப்பாடி

பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார்

செங்கோட்டையன் மீண்டும் தெரிவித்துள்ளார்

காலிறுதி சுற்றில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா இணை பிரான்சின் சார்டி மார்ட்டின் இணையை இன்று எதிர்கொள்கிறது

பிரதமர் விவசாயிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டே மக்களவையில் வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக பிரதமர் திரு

இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த மின்னணு தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்திற்கு நன்றி தெரிவித்து இன்று கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் தமிழகத்தில் இந்த திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாக கூறினார் தொலைநோக்கு திட்டமான ஊரக பகுதிகளில் தமிழக அரசின் வேலைவாய்ப்பிற்கு இந்த திட்டம் பெருமளவு உதவும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

முதலமைச்சர் அனைவருக்கும் உயர்கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு

இதனால் மூலம் அந்தந்த பகுதி மாணவர்கள் உயர்கல்வி படிக்க கூடிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார்

எனவே பொது தனியார் பங்களிப்புடன் சில உத்வேக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் குறிப்பிட்ட வழித்தடங்களில் பயணியர் ரயிலை நவீனப்படுத்தி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் ரயில்வேயில் நவீனமயம் போன்றவை இதில் அடங்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ரயில்வே பராமரிப்பு பணிமனைகள் போன்ற பணிகளில் தனியாருக்கு அனுமதி வழங்கப்படும் என்று கூறிய அவர் இருப்பினும் இதனால் ரயில்வே துறையில் உள்ள தற்போதைய சேவைகள் எதுவும் பாதிக்கப்படாது என்று தெரிவித்தார்

இந்திய மருத்துவ மத்திய கவுன்சில் மசோதா நிறைவேற்றப்பட்டதன் மூலம் இந்திய மருத்துவ முறைகளில் பயிற்சி மற்றும் கல்வி திட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன முன்னதாக இந்த மசோதாக்கள் மீதான விவாதத்தில் பேசிய மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர்

வீரமணி தமிழகத்தில் நிதிநிலை பற்றாக்குறை நிலைமையிலும் மக்களுக்கான திட்டங்கள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வணிகவரி பத்திர பதிவுத்துறை அமைச்சர் திரு

காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தால் வேலூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் தற்போது குடிநீர் கிடைக்கப்பெறுவதாகவும் அமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்தார் இதன் மூலம் குடிநீர் பற்றாக்குறை இல்லாத மாவட்டமாக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் உருவெடுத்துள்ளது என்றார்

நாமக்கல் மாவட்டம் அருள்மிகு நயினாமலை வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வழிபட வரும் பக்தர்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மலை கோவிலுக்க மேலே செல்ல அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் செர்பியாவின் ஜோகோவிச் சகநாட்டு வீரரான க்ரெஜினோவிச் சை இன்று எதிர்கொள்கிறார்

அபுதாபியில் நடைபெறும் முதல் போட்டியில் மகேந்திரசிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் ரோஹித் ஷா்மா தலைமையிலான நடப்பு சாம்பியன் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது